புதுச்சேரி அரசின் கலைஞர் கருணாநிதி காலை உணவு திட்டத்தினால் ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயன் பெறுவார்கள் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்

இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையில் ஆசியான் நாடுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதாகவும் இந்தியாவிற்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஒரே மாதிரியான வரலாறு புவியியல் கலாச்சார மரபுகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் திரு நரேந்திர மோடி தமது உரையில் கூறினார் இந்தியாவிற்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான இணைப்புத் தொடர்புகளை மேம்படுத்த இந்தியா உயர் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மோடி விவேகா பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச் சிலையை மெய்நிகர் முறையில் இன்று மாலை திறந்து வைக்கிறார் மோடி ஆயுர்வேதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆயுர்வேத தினத்தில் எதிர்காலத் தேவைகளுக்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டுள்ள ஜெய்பூர் தேசிய ஆயுர்வேதக் கழகத்தையும் ஜாம்நகர் ஆயுர்வேதக் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தையும் காணொளி காட்சி மூலம் திறந்து வைக்க இருக்கிறார்

இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்புகளில் இருந்து இந்திய பொருளாதாரம் வலுவாக மீண்டு வருவதாகவும் உற்பத்தி மற்றும் சேவை துறைக்கான பிஎம்ஐ குறியீடு எரிசக்தி நுகர்வு ஜிஎஸ்டி வசூல் உள்ளிட்ட பல்வேறு குறியீடுகள் வளர்ச்சிப் பாதையில் இருப்பதாகவும் கூறினார்

வீட்டுவசதி துறையில் வீடு வாங்குவோர் மற்றும் கட்டுமான தொழில் அதிபர்களுக்கான வருமான வரிச் சலுகைகள் அதிகரிக்கப்படும் என்றும் விவசாயிகளின் தேவைகளுக்கு ஏற்ற அளவில் உரங்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்த உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான கடன் உதவிகள் உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

உலகிலேயே உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியா ஒன்று என்பதும் குறிப்பிடதக்கது

உறவுகளுக்கு கை கொடுக்கும் அதேவேளை உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் கட்சி திமுக என்றும் கட்சியின் முன்னாள் தலைவர் கருணாநிதி இந்த லட்சியத்தையே பேணி பாதுகாத்து வந்ததாகவும் அவர் கூறினார் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் பிரஞ்ச் ஆட்சியிலேயே மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் புதுச்சேரி என்றும் கலைஞர் கருணாநிதி காலை உணவு திட்டத்தினால் ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயன் பெறுவார்கள் என்றும் கூறினார்

அமைச்சர்கள் திரு கமலக் கண்ணன் திரு கந்தசாமி புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர்கள் மற்றும் கல்வித் துறை செயலர் திரு அன்பரசு உள்ளிட்ட அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் தலா ஒருவர் வீதம் கொரோனா தொற்றினால் இருவர் உயிரிழந்தனர்

புதுச்சேரி பட்டாசு தீபாவளித் திருநாளை ஒலி மாசு மற்றும் புகை மாசின்றிக் கொண்டாட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மாநில மாசுக் கட்டுபாட்டு குழுமம் கேட்டுக் கொண்டுள்ளது

நிகழ்ச்சி விவரங்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா இன்று காரைக்காலில் செய்தியாளர்களிடம் எடுத்துக் கூறினார்